நாட்டின் வேலை கலாச்சாரத்தை மாற்றி அமைத்ததே தமது அரசின் வெற்றி என பிரதமர் திரு

உலக நாடுகள் மனிதநேயத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

இன்று சென்னை சூப்பர்கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப்பூரி திருமதி சுஷ்மா சுவராஜ் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தி தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி வேட்பாளரும் கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீர் உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை செலுத்தினர் புதுதில்லியில் தமது வாக்கை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல் காந்தி பண மதிப்பிழப்பு விவசாயிகள் பிரச்சனை சரக்குசேவை வரி ர

பேல் ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் இத்தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்றார்

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற திரளாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்தியப்பிரதேச மாநிலம் கந்வா இந்தோர் தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் டியோரியாவிலும் நடைபெறும் தேர்தல் பேரணிகளில் இன்று உரையாற்றுகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு

உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றிய அவர் வலுவான இந்தியாவை உருவாக்க மத்தியில் நிலையான அரசு தேவை என்றார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிகாலத்தின் போது அறிவிக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடையே சென்று சேரவில்லை என்று குறை கூறிய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமது அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நடைமுறைப்படுத்தியதாக தெரிவித்தார்

ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட வசவப்ப புரம் வளநாடு செக்காரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் திரு

பழனிசாமி இன்று மாலை தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அஇஅதிமுக கட்சி வேட்பாளரை ஆதரித்து மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார்

க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்கும் எண்ணும் மையங்களில் எவ்வித முறைகேடும் நடைபெறாத வகையில் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

விடுதியில் தங்கியிருந்த வெளிநாடு மற்றும் உள்நாட்டு விருந்தினர்கள் பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக பலுச்சிஸ்தானின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இது குறித்து எமது செய்தியாளர்

ஐல்லிக்கட்டு அரியலூர் மாவட்டம் சூசையப்பா் தேவாலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது

இறுதி ஆட்டத்தில்

ஆடவர் இறுதிப்போட்டியில் சொ்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் கிரீஸின் ஸ்டீபென்ஸ் சிட்சிபாஸை எதிர்கொள்கிறார்